வட்சம் கோடி ரூபாய் நிதியுதவிதிட்டத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுதொடங்கிவைக்கிறார்

சந்தோஷ் கங்குவார் தெரிவித்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

இலங்கைப் பிரதமராகதிரு மஹிந்தராஜபக்சே இன்றுபதவியேற்கிறார்

குளிர்பதனகிடங்குகள் வேளாண் விளைபொருட்களைசேகரிக்கும் மையங்கள் மற்றும் பதப்படுத்தும் அமைப்பதற்கு இந்தநிதிபயன்படுத்தப்படும் இத்திட்டத்தால் பிரிவுகள் விவசாயிகள் தங்களதுவிளைபொருட்களைபாதுகாப்பாககிடங்கில் வைத்து இருப்பு அப்பொருட்களுக்குஅதிகவிலைகிடைக்கும்போதுவிற்றுபயனடைய முடியும் மேலும் பாதுகாப்பு இல்லாத இடத்தில் வைத்துவிளைபொருட்கள் சேதமாவதையும் குறைக்க முடியும் இத்திட்டத்திற்குநிதியுதவிவழங்க பொதுத்துறை வங்கிகள் உட்படபல்வேறுநிதிநிறுவனங்களுடன் அரசுஒப்பந்தம் செய்துகொண்டுள்ளது விவசாயிகளுக்கானபிரதமர் ஆதரவு நிதியுதவிதிட்டத்தின்கீழ்

இத்தொடர்பாக மத்தியசுகாதாரத்துறைசெயலர் திரு ராஜேஷ் பூஷன் அஸ்ஸாம் பீகார் ஜார்க்கண்ட் கேரளா ஒடிசா உத்தரபிரதேசம் மேற்குவங்கம் ஆகியமாநிலங்களின் சுகாதாரத்துறைஅதிகாரிகளுடன் நேற்றுகாணொலிக் காட்சிவாயிலாகஆலோசனைநடத்தினார்

எனவே இந்தஎண்ணிக்கையைகுறைக்கும் வகையில் பரிசோதனைகளைஅதிகரிக்குமாறும் தடுப்பு நடவடிக்கைகளைதீவிரப்படுத்தமாறும் மத்தியசுகாதாரத்துறைசெயலர் இம்மாநிலங்களின் சுகாதாரத்துறைஅதிகாரிகளைகேட்டுக் கொண்டார்

கல்ராஜ் மிஸ்ரா கவலைதெரிவித்துள்ளார் விடுத்துள்ளசெய்தியில் பொதமக்கள் இந்நோய்த் தொற்றிலிருந்து இதுகுறித்துஅவர் தங்களைபாதுகாத்துக் கொள்ளமுன்னெச்சரிக்கையுடன் நடந்துகொள்ளவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார் மத்தியமாநிலஅரசுகள் அறிவித்துள்ளபாதுகாப்பு நெறிமுறைகளைகண்டிப்புடன் கடைபிடிக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

தொடர்ந்து இரண்டாவதுநாளாகசென்னையில் நோய்த் தொற்றால் பாதித்தவர்கள் எண்ணிக்கைஆயிரத்திற்குகீழேகுறைந்துள்ளது

கடந்தமாதம் அனைத்து ஞாயிற்றக்கிழமைகளிலும் கடைபிடிக்கப்பட்டமுழுஊரடங்கைப் போல் இந்தமாதமும் கடைபிடிக்கப்படுகிறது

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் மாவட்டத்தில் நோய்த் தடுப்புப் பணிகள் பணிகள் சேலம் குறித்துநேற்றுஅதிகாரிகளுடன் நடைபெற்றஆய்வுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வேலூரில் நேற்று நோய்த் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பாளஆலோசனைக் கூட்டத்தில் கலந்துகொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கேரளமாநிலம் கோழிக்கோட்டில் நேற்றுமுன்தினம் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியாவிமானத்தின் டிஜிட்டல் பிளைட் டேட்டாரெக்காா்டா் கருப்புப்பெட்டிஆகியவைகண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்தவிமானவிபத்துகுறித்துவிரிவானவிசாரணைமேற்கொள்ளப்பட்டுவருவதாகவிபத்துநடந்தநேற்றுபார்ளை வயிட்டசிவில் விமானபோக்குவரத்துத் துறைஅமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறினார் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்ச் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்குதலாபத்துவட்சும் ருபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றுகூறினார்

இலங்கைப் பிரதமராகதிரு மஹிந்தராஜபக்சே இன்றுபதவியேற்கிறார் அவருக்குஅதிபர் கோத்தபயராஜபக்சேபதவிப் பிரமாணம் செய்துவைக்கிறார் இந்தப் பதவியேற்பு விழாகொழும்பு அருகேயுள்ளமிகப் பழமையான புத்தர் கோவில் முன்பு நடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது கண்டியில் அடுத்தவாரம் நடைபெறவுள்ளநிகழ்ச்சியில் கேபினெட் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்றுசெய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நேற்றுகொழும்புவில் திரு மஹிந்தராஜபக்சே வை இலங்கைக்கான இந்திய தூதர் திரு கோபால் பாக்லேசந்தித்துப் பேசினார் இந்தியா பங்களாதேஷ் இடையிலானஉறவு வலுவாக இருப்பதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறைஅமைச்சர் டாக்டர் ஏ

அப்துல் மேமென் தெரிவித்துள்ளார் நேற்று டாக்காவில் நிகழ்ச்சிஒன்றில் கலந்துகொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சீனாவுடன் பங்களாதேஷ் பொருளாதாரரீதியானஉறவுகளைகொண்டுள்ளபோதிலும் இந்தியாவுடனானஉறவு வரலாற்றுப்பூர்வமானதுஎன்றுகுறிப்பிட்டார் இந்தியாவுடனான பங்களாதேஷ் உறவை இந்தியாமற்றும் சீனாவுடன் ஒப்பிட்டுப் பார்க்கக்கூடாதுஎன்றுஅவர் கூறினார் இந்தியா பங்களாதேஷ் நாட்டுடன் மிகப் பெரியகூட்டாளிஎன்றும் இந்தியாவிடமிருந்துமேலும் அதிகவர்த்தகபலன்களைபெற பங்களாதேஷ் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார்